அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல்காந்தி அமேதியில் மீண்டும் போட்டியிடுகிறார்

சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

மக்களவை தேர்தலுக்கான முதலாவது வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது

அஇஅதிமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைய உள்ளதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர் செல்வம் கூறியுள்ளார் நேற்று தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை தேர்தலில் தங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மக்களவை தேர்தலுக்காக அஇஅதிமுக பிஜேபி வலுவான கூட்டனியை ஏற்படுத்தி உள்ளதாக சுட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார் நேற்று விழுப்புரத்தில் புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார் மக்கள்மீது அக்கறைகொண்ட அரசாக மத்திய மாநில அரசுகள் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் இறுதிநாள் வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார்

யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்துகொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த தேர்தலில் முழுமையாக பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இதற்கு தேவையான இயந்திரங்கள் கையிருப்பில் இருப்பதாகவும் திரு சத்ய பிரதா சாஹூ தெரிவித்தாா் மக்களவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பிரச்சார வாகனங்களை தயாரிக்கும் பணி கோவையில் மும்முரமாக நடைபெற்றுவருகிறது கட்சித் தலைவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப பிரச்சார வாகனங்கள் வடிவமைக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் இந்த ரயில் போக்குவரத்தை தொடங்கி வைக்கிறார் இந்த ரயிலின் வழக்கமான சேவை தாம்பரத்திலிருந்து வரும் திங்கட்கிழமை முதல் தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்கள் நாட்டிலேயே சிறந்து விளங்கி வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திருமதி நிலோபர் கபில் கூறியுள்ளார் நேற்று வேலூரில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி அவர் பேசினார் மாணவர்கள் படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டிலும் சிறந்துவிளங்கவேண்டும் என்பதற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது மகளிர் படைத்த சாதனைகளை எடுத்துரைக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு எற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புகுதில்லியில் நடைபெறம் நிகழ்ச்சியில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மகளிருக்கான உயரிய விருதுகளை வழங்குகிறார் இந்நாளைபொட்டி சென்னையிலிருந்து புதுதில்லிக்கு இன்று காலை புறப்பட்டு சென்ற ஏர் இண்டியா விமானத்தை பெண் விமாளி தீபா தலைமையிலான மகளிர் இயக்கினர்

மகளிர் தினத்தைபொட்டி குடியரசு தலைவர் பிரதமர் மாநில ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் மகளிர் நலனுக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார் மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டியில் மகளிர் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் மகளிர் நலனுக்காக தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் அயோத்தியா வழக்கில் தீர்வு காண்பதற்கு மத்தியஸ்தரை நியமிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது

பாகிஸ்தான் அதிபராக தாம் பதவி வகித்தபோது ஜெய்ஷே ஈ முகமது தீவிரவாத அமைப்பு இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தியதாக திரு பர்வேஸ் முஷாரப் கூறியுள்ளார் சோமாலியாவில் நேற்று நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர்

ஜம்மு பேருந்து நிலையத்தில் நேற்று நடத்தப்பட்ட கையெறி குண்டு தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார்

பெரம்பலூர் மாவட்டத்தில் பொதுமக்களை தேடிச் சென்று அவர்களின் குறைகளை கேட்கும் முகாம் இன்று நடைபெறவுள்ளது

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது பகலிரவு ஆட்டமாக நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் இரண்டு ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது இங்கிலாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் மற்றும் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளனர்